ஊரடங்கு இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இந்த நோய் தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார்

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்தார்

இதில் வீர மரணமடைந்த ரானுவ வீரர்களின் தன்னலமற்ற சேவையை நாடு போற்றுகிறது என்றும் அவர்களுக்கு நன்றிகடன் பட்டிருக்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

சேலம் மாவட்டம் தலைவாகலில் கட்டப்பட்டு வரும் கால்நடை பூங்கா விற்பான கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நடைபெற்று வரும் வழக்கு விசாணையின்போது தமிழக அரசு இதனை தெிவிக்கும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

மாவட்டந்தோறும் அமைச்சா்கள் மற்றும் சிறப்பு அதிகாரிகள் இப்பணியினை ஆய்வு செய்து வருகின்றனர் புதுக்கோட்டை அரசு மருத்துவமளையில் செயல்பட்டு வரும் இந்த நோய் தொற்றுக்காள சிறப்பு வா்டுகளை பார்வையிட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் பின்னர் செய்தியாள்களிடம் பேசினார் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகளை கட்டுப்படுத்துவதற்குத் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார்

மருத்துவ சேவை மற்றும் பால் விநியோகத்திற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கை முழுமையாக கடைபிடித்தால் நோய் தொற்றிலிருந்து விடுவட முடியும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு ஏ கே விஸ்வநாதன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்று பரவலை தடுக்கும் நோக்கில் தருமபுரி மாவட்டம் அரூர் பேரூராட்சிப் பகுதியில் விளையாட்டு மைதானத்தில் அனைத்து இறைச்சி மற்றும் மீன் கடைகள் அமைக்கப்பட்டு விற்பனை நடைபெற்றது பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து இவற்றை வாங்கி சென்றனர்

எமது செய்தியாளிடம் இதனை தெரிவித்த அவர் சில இடங்களில் கன மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாகக் கூறினார்